சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

அத்துறைக்கான அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்

தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக நிதித்துறை இணையமைச்சர் திரு

ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

அங்கன்வாடி மையங்களில் எல்கேஜி யூகேஜி வகுப்புகள் இன்றுமுதல் தொடங்கப்படுகின்றன

பட்டம் வென்றார் நாட்டிலேயே சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கப்படும் மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் நெல்லையில் எம்ஜிஆர் பிறந்த தின பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு நேற்று அவர் உரையாற்றினார் மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையில் அஇஅதிமுக அரசு செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் வேளாண் மின்சாரம் கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் சிறப்பான வளர்ச்சியை தமிழகம் கண்டு வருவதாகவும் அவர் கூறினார் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வகித்தபோது திமுக தமிழகத்தின் நலன்களை பாதுகாக்க தவறிவிட்டதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் பாதுகாப்புத் துறையின்கீழ் செயல்படும் பொதுத்துறை நிறுவனங்களை மூடும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று அத்துறைக்கான அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்திக்கான தொழில் வழித்தடத்தை நேற்று திருச்சியில் தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் அருமணையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசின் திட்டங்களை எதிர்க்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார்

இதற்கான முன் தயாரிப்பு வேலைகள்தான் அந்த நேரத்தில் நடைபெற்றது

புனேயில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த இடஒதுக்கீட்டினை நிறைவேற்றுமாறு மாநில அரசுகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் தற்போது செயல்பாட்டில் உள்ள இடஒதுக்கீட்டை பாதிக்காத வகையில் இதனை செயல்படுத்துவதற்கான நெறிமுறைகள் குறித்த விவரங்களும் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார்

சண்முகம் கூறியுள்ளார் நேற்று விழுப்புரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் இது அமைக்கப்படவுள்ளதாக தெரிவித்தார் விழுப்புரம் மாவட்டத்தில் குடிநீர் பற்றாக்குறையை போக்குவதற்காக கொள்ளிடம் விழுப்புரம் கூட்டுக் குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் நேற்று நடைபெற்ற ஜல்லிக்கட்டு உலக சாதனைப் பட்டியலில் இடம் பெற்றுள்ளது

இரண்டு முதல் ஆறு இடங்களைப் பிடித்த வீரர்களுக்கு இருசக்கர வாகனங்கள் வழங்கப்பட்டது சிறந்த காளைக்கான கார் பரிசு புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த முருகானந்தத்திற்கு வழங்கப்பட்டது தமிழகத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் எல்கேஜி மற்றும் யுகேஜி வகுப்புகள் இன்று முதல் தொடங்கப்படுகின்றன முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இதனை தொடங்கி வைக்கவுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

அதேபோல் தனியாக கல்வித்துறைக்காக ஒரு ஸ்டுடியோ ஒன்றையும் அதேபோன்று தேவையான வசதிகளை செய்து தருவதற்கு ஒரு சேனல் ஒன்றையும் உருவாக்குவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது

துணை முதல்வரும் தொடங்கி வைப்பார்கள் மக்களவை தேர்தல் தொடர்பாக கூட்டணிக் கட்சிகளுடன் பேச்சுவாரத்தை நடத்துவதற்கான குழு ஒன்றை திமுக ஏற்படுத்தியுள்ளது அக்கட்சியின் பொருளாளர் திரு துரைமுருகன் தலைமையிலான இக்குழுவில் ஆறு பேர் இடம் பெற்றுள்ளனர் இதேபோல் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக முதன்மைச் செயலாளர் திரு

பாலு தலைமையில் குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளதாக திமுகவின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது சென்னையில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேலாக நடைபெற்று வந்த புத்தகக் கண்காட்சி நேற்று நிறைவடைந்தது

கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் விலங்குகள் பிளாஸ்டிக்கை உண்பதால் ஏற்படும் இழப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாகை புதிய கடற்கரையில் மணல்சிற்ப கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது கடற்கரைக்கு வருவோர் இதனை ஆர்வத்துடன் பார்வையிட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதனால் பல கடல்வாழ் உயிரினங்கள் அழிந்து வருகிறது இதோடு இறந்த கடல்வாழ் உயிரினங்களை உடற்கூறு ஆய்வுக்குட்படுத்தம்போது இரைப்பை பகுதிகளில் அதிக அளவில் பிளாஸ்டிக் பொருட்கள் அப்படியே இருப்பது தெரியவருகிறது இந்த நிலையில் நாகையில் உள்ள கடற்கரையில் விழிப்புணர்வினை ஏற்படுத்தும் வண்ணம் பிரமாண்டமான மணல் சிற்பக் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

மொரீசியஸ் பிரதமர் திரு

ஜம்மு கஷ்மீரை ஒட்டிய எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் படையினர் நேற்று மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தினர் வெளிநாடுவாழ் இந்தியர் மாநாடு இன்று வாரணாசியில் தொடங்குகிறது சிபிஐ இயக்குநரை தேர்வு செய்வதற்கான பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான உயர்நிலைக் குழுக் கூட்டம் வரும் வியாழக்கிழமை புதுதில்லியில் நடைபெறவுள்ளது கோலாலம்பூர் மற்றும் ஷார்ஜா விலிருந்து சென்னை வந்த விமானப் பயணிகள் இருவரிடமிருந்து மூன்றரை கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் நகர்ப் பகுதிகளில் கண்காணிப்புக் கேமராக்கள் நேற்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளன

சிங்கப்பூரில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பட்டம் வென்றார் நேற்று நடைபெற்ற ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர்

நியூஸிலாந்துக்கு எதிரான ஒருநாள் மட்டும் ட்வென்டி ட்வென்டி கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி ஆக்லாந்து சென்றடைந்தது ஐந்து ஒருநாள் மட்டும் மூன்று ட்வென்டி ட்வென்டி கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியா பங்கேற்கிறது

ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி இறுதியாட்டத்தில் இந்தியா தோல்வியடைந்தது

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி உத்தரபிரதேச அணியை எதிர்கொள்கிறது மாநில அளவிலான கபடிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் திருப்பூர் மாவட்ட அணியும் மகளிர் பிரிவில் திண்டுக்கல் மாவட்ட அணியும் பட்டம் வென்றன

மாநில அளவிலான நீச்சல் போட்டியின் கல்லூரி அணிகளுக்கான ஆடவர் பிரிவில் சென்னை ராமச்சந்திரா பல்கலைக் கழக அணி பட்டம் வென்றது விருதுநகரில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் கலசலிங்கம் கல்லூரி பட்டம் வென்றது பள்ளி அணிகளுக்கான ஆடவர் பிரிவில் தூத்துக்குடி விசாகப் பள்ளியும் மகளிர் பிரிவில் தேனி லிட்டில் கிங்டம் பள்ளியும் பட்டம் வென்றன